அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான பயிற்சி இன்று சென்னையில் நடைபெற்றது

மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது எல்டிடிஈ மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது

இமாச்சல பிரதேசத்தில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகரில் ஒரு மக்களவைத் தொகுதியிலும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்குப் பதிவிற்கு சில தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல்கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதுர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் பாலியா தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஏழை எளிய நலிவுற்ற மக்களின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் பீகார் மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலும் திரு மோடி வாக்கு சேகரித்து வருகிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் மத்தியப் பிரதேச மாநிலம் நீமுச் என்ற இடத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் சண்டையின் போது வீரமரணம் அடையும் மத்திய ரிசர்வ் படை எல்லை பாதுகாப்புப் படை உள்ளிட்ட துணை ராணுவ படையினருக்கும் போர் தியாகி அந்தஸ்து அளிக்கப்படும் என்றார் காங்கிரஸ் தேர்தலின் போது அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பணமதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி நடைமுறைகளால் நாட்டின் பொருளாதாரம் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் இதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேககையில் இந்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் லக்னோவில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிஜேபியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்களின் ஆதரவை அக்கட்சி இழந்து விட்டதாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்றும் கூறினார்

மேலும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மாநிலத்திற்கு வெளியே பணியாற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் அனுப்பிய அஞ்சல் வாக்குகளை மின்னனு முறையில் மாற்றுவது பற்றியும் விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டதாக தேர்தல் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் குறித்த மற்றொரு பயிற்சி தமிழ்நாடு கேரளா குஜாத் பாண்டிச்சேரி மற்றும் லட்சத்தீவு தேர்தல் அலுவலர்களுக்காக சென்னையில் நாளை நடைபெறுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர்கள் டாங்டர் சந்திப் சக்சேனா திரு கதீப் ஜெயின் ஆகியோர் இப்பயிற்சியை வழங்குகின்றனர் சும்பந்தப்பட்ட மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆகியோருக்கு இப்பயிற்சி வழங்கப்பட உள்ளது

தருமபுரி மக்களவைத் தொகுதி பாப்பிரெட்டிபட்டி சுட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டு வாக்குச் சாவடிகளிலும் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் இன்று நடைபெற்றன மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி எஸ் மலர்விழி தலைமையில் இப்பணிகள் நடைபெற்றன அதேபோல் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் மறுவாக்குப்பதிவில் பயன்படுத்தப்படும் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பய்னபடுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் புகைப்படம் சின்னம் போன்றவற்றை பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன

தமிழகத்தில் நிலவும் வறட்சியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாகப் பயன்படுத்துமாறு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண் இயக்குனர் டாக்டர் சி என் மகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் உள்ள வாரிய தலைமை அலுவலகத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் வீணாகும் குடிநீர்

ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தர பரிசோதனை கூடங்களில் பொதுமக்கள் தாங்கள் பயன்படுத்தும் குடிநீரின் தரத்தை பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பிற அரசுத் துறைகளுக்கும் குடிநீர் வாரியம் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க இடம் தேர்வு செய்தல் மழை நீர் சேகரிப்பு பற்றிய தகவல்களை வழங்குதல் போன்றவற்றில் உதவி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் எல் டி டி ஈ இயக்கத்தின் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது

இலங்கையில் செயல்பட்டு வந்த இந்த இயக்கத்துக்கு இந்தியாவில் ஆதரவாளா்களும் முகமைகளும் உள்ளதாகவும் தமிழர்களுக்கு என்று தனி ஈழத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த அமைப்பு செயல்பட்டதாகவும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு இந்த இயக்கம் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இரண்டு நிறுவனங்களின் கடன் கணக்கு நலிவுற்றதன் காரணமாக இச்சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் எளிலும் அடுத்து வரும் காலாண்டுகளில் வங்கி மீண்டும் வாபத்திற்கு திரும்பும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வங்கி அதன் கடன் தரத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதாக திருமதி ச்சுந்துரு தெரிவித்தார் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை இன்று தொடங்கிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இத்தொகுதிக்குட்பட்ட ராமச்சந்திராபுரம் கிராமத்தில் திண்ணைப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இன்று மாலை ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட வல்லநாடு தெய்வசெயல்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனிடையே தூத்துக்குடி மறவன்மடம் பகுதியில் அவர் தங்கியுள்ள் விடுதியிலும் வாகனங்களிலும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் பணப்பட்டுவாடா தொடர்பான புகார் எதிரொலியால் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சித்தலைவர் திரு சந்திரசேகர ராவ் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்துப் பேசியது அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நிலையான வலுவான ஆட்சியை விரும்புவதாகக் கூறினார் தேர்தலுக்குப் பிறகு மத்தியில் பிஜேபியும் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசும் தொடரும் என்று திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் தெரிவித்தார் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் தமிழகத்தின் குடிநீர் பிரச்சளைக்கு தீர்வாக அமையும் என்று பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகத்தில் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் இத்திட்டத்தை கொண்டுவரக் கூடாது என தமது கட்சி மத்திய அரசை வலியுறுத்தும் என்றும் கூறினார் விளையாட்டுச்செய்திகள் தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்